குடியரசுத் துணைத்தலைவர் திரு

தமிழகத்தில் தொழில் தொடங்க ஏராளமான தொழில்நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

சீன ஓப்பன் பேட்மிட்டன் போட்டியின் மகளிர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி

சிந்து இன்று தோல்வியடைந்தார்

பிரதமர் திரு

பாலின ஜாதி வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்வகையில் அனைவரும் ஒருங்கிணைந்து வாழ்வதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரி பாஸ்தர் ராஜநந்த் கோன் பகுதிகளில் இன்றும் நாளையும் வாக்கு சேகரிக்கிறார் டாங்கார்கடில் கட்சியின் தேர்தல் அறிக்கையையும் திரு ராகுல்காந்தி வெளியிடுகிறார்

வாரனாசிக்கும் ஹல்தியாவிற்கும் இடையே கங்கையாற்றின் குறுக்கே பெரிய படகுகள் செல்லும் வகையிலான ஜல்மா்க் விகாஸ் திட்டத்தின்கீழ் இந்த முனையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது

பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் யுசஉ வுசரைஅா ல் நாளை மறுநாள் நடைபெறும் முதலாவது உலகப்போர் நூற்றாண்டு நிறைவு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துகொள்கிறார்

பன்னாட்டு ஒத்துழைப்பு சர்வதேச ஒருங்கிணைப்பு உலகளாவிய ஆட்சிமுறை சீர்திருத்தங்களின் முக்கியத்துவத்தை நோக்கமாக கொண்டு இந்த அமைதி மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது ஆட்சிமுறையில் படைப்பாற்றல் திறன் மற்றும் புதுமையான யுக்திகளுடன் கூடிய தீர்வுகள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது முன்னதாக இன்று இந்திய வம்சாவளியினருடன கலந்துரையாடும் திரு வெங்கய்ய நாயுடு நாளை வில்லா்ஸ் கைஸ்லேனில் அமைந்துள்ள இந்திய போர் நினைவுச் சின்னத்தை திறந்து வைக்கிறார் முதலாவது உலகப்போரில் பிரான்ஸ் நாட்டின் விடுதலைக்காக இந்திய வீரர்களின் இன்றியமையா பணியை நினைவு கூறும் வகையில் இந்த போர் நினைவுச்சின்னம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது

தர்மபுரி மாவட்டம் அருரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஆட்சி நிர்வாகம் புரையோடி இருப்பதாக குந்றம் சாட்டியுள்ளார்

க ஸ்டாலினை சந்தித்து பேச உள்ளதாக குறிப்பிட்டார்

இதையொட்டி இதுதொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த தன்னார்வலர்கள் இலவச சட்ட உதவிகள் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்றனர்

பொதுமக்கள் தங்களுக்கு வேண்டிய சட்ட உரிமைகளை பெற அருகில் உள்ள சட்டசேவை ஆணைத்தை அனுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

செங்கோட்டையன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை முறையாக உள்ளதால் தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்க இங்கு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

பள்ளிகளில் உள்ள நூலகங்களுக்கு இணையதள வசதி திட்டத்தின்கீழ் மதுரையில் விரைவில் இணைய வசதி செய்து தரப்படும் என்றும் கூறினார்

தமிழகம் முழுவதும் வட்டங்கள் வாரியாக பொதுவிநியோக குறைதீர் நாள் கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என்று அரசின் அறிவிப்பிந்கு ஏற்ப இந்நடவடிக்கை

மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இத்தகைய கூட்டங்கள் நடைபெறும் என்பதால் பொதுவிநியோக திட்டத்தில் புகார் இருப்பின் மக்கள் தங்களது குறைகளை நிவர்த்திக் செய்துகொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

இன்னசென்ட் திவ்யா இன்று ஆய்வு செய்தார் இப்பணிகள் அனைத்தும் அடுத்த மாத இறுதிக்குள் நிறைவடையும் என்றார்